கேட்டுக் கொண்டுள்ளது முகக்கவசம் அணியவேண்டிய நிலை தமிழகத்தில் தற்போது இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சுட்டம் வருங்கால தலைமுறையினரையும் விவசாயத்தில் ஈடுபட உதவிடும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச் சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் விகாஷ் கிருஷன் மற்றும் பூஜா ராணி தகுதிபெற்றுள்ளனர்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உடனடியாக கண்டறியப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் மாநிலத்தில் முகக்கவசம் அணிய வேண்டிய நிலை இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது யாரு டிரிட் பண்றாங்களோ டிரிட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் சேப்டி கியரோட முழு பாதுகாப்பு அந்த உபகரணத்தோடு இருப்பாங்க

யூனியன் மினிஸ்ட்ரில வந்து எவரிடே எங்களுக்கு அட்வைசரி கொடுக்கிறாங்க

மின்சார வாரியத்தின் மின்கணக்கீட்டாளர் பணியிடத்திற்கான தேர்வு தமிழில் நடத்தப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

ஆகவே அதை மாற்றி இப்போது தமிழிலும் எழுதிக்கொள்ளவாம் என்று அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கோம்

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விவசாயிகள் நலனில் அஇஅதிமுக அரசு எப்போதும் அக்கறையுடன் இருக்கிறது என்பதற்கு இந்த சுட்டம் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இன்று தர்மபுரியில் சிறுதானிய கருத்தரங்கம் மற்றும் விதைத் திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பல்வேறு நோய்களுக்கு அறிவியல் ரீதியான உணவாக சிறுதானியங்கள் உள்ளது என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி நாடுமுழுவதும் மகளிர் சாதனைகளை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சாதனையாளர் விருதினை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார்

விருதுபெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அனைத்து மகளிருக்கும் உத்வேகம் அளிப்பதற்கு இத்தகைய விருதுகள் உதவிடும் என்று அப்போது அவர் கூறினார்

பிரதமரின் சமூக வலைதளங்கள் பெண் சாதனையாளர்களால் இன்று கையாளப்பட்டு வருகிறது ரயில் மற்றும் விமானங்கள் முற்றிலும் மகளிரால் இயக்கப்பட்டன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வானொலி மூவம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

மிகுந்த தன்னம்பிக்கையோடு எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் உழைப்பே நேர்வழி என்று நேர்மையாக உழைத்து அத்தனை மகளிரும் முன்னேற வேண்டும் எந்தவிதத்திலும் எற்படும் தடைகள் நமது தன்னம்பிக்கையை குலைக்காமல் தன்னம்பிக்கையோடு வீற்றடையோட்டு அதன் மூலம் நாம் வெற்றியடைய வேன்டும் வாழ்க்கையில் பெண்கள் எல்வளவோ சவால்களை சந்திக்க நேரிடுகிறது அத்தளை சவால்களையும் படிக்கற்களாக எற்படுத்தி அதன்மேல் படிப்படியாக ஏறுவதன் மூலம் நாம் மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம் இந்த சாதனை நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கும் பலன் தரும்

இதில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடினர்

தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச் சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பூஜா ராணி மற்றும் விகாஷ் கிருஷன் தகுதி பெற்றுள்ளனர்